புகழஞ்சலி செலுத்தப்பட்டது

நரேந்திரமோடி அங்கு சென்றுள்ளார் காந்தியடிகள் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் பிஜேபி

யாத்திரையை அக்கட்சியின் தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று தொடங்கி வைத்தார்

கொண்டாடப்பட்டது

அடித்தார்

இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தன குடியரகத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரகத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிாலா உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா மற்றும் மத்திய அமைச்சர்கள் அரசியல் கட்சித் தலைவர்கள் டெல்லி ராஜ்காட்டில் உள்ள மகாத்மா காந்தியின் நினைவிடத்தில் மலரஞ்சலி செலுத்தினர் ராஜ்காட்டில் உள்ள நினைவிடத்தில் நடைபெற்ற வழிபாட்டு நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திரமோடி கலந்து கொண்டார் மனித சமூகத்திற்கு காந்தியடிகள் ஆற்றிய அருந்தொண்டுகள் என்றம் மறக்க முடியாதவை என்றம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார் மக்களை நல்வழிப்படுத்தும் வகையில் மகாத்மா காந்தி தெரிவித்துள்ள ஏழு கட்டளைகளை பிரதம் திரு நநேர்திரமோடி எடுத்துரைத்தார்

நரேந்திரமோடி அங்கு சென்றுள்ளார் முன்னதாக அகமதாபாத் விமான நிலையத்தில் அவருக்கு பிஜேபி சாா்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது இந்த வரவேற்பு நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் இந்தியாவின் மதிப்பு சர்வதேச அரங்கில் உயர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார் இதனை அனைவரும் தற்போது உணர்ந்து வருவதாகவும் திரு நரேந்திரமோடி கூறினார் காந்தியடிகள் பிறந்த நாளையொட்டி டெல்லியில் பிஜேபி சார்பில் தேசிய அளவிவான யாத்திரையை அக்கட்சித் தலைவரும் உள்துறை அமைச்சருமான திரு அமித் ஷா இன்று கொடியசைத்து தொடங்கி வைத்தார் காந்தியின் உயரிய கொள்கைகளான உண்மை அஹிம்சை உள்ளிட்டவற்றை திரு அமித்ஷா நினைவு கூர்ந்தார் நிகழ்ச்சியில் ஒருமறை மட்டும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்க்குமாறு நாட்டு மக்களை திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார் இந்த யாத்திரை நாடு முழுவதும் நடைபெறும் என பிஜேபி அறிவித்துள்ளது மகாத்மா காந்தியின் பிறந்த நாள் விழா அஹிம்சை நாளாகவும் கொண்டாடப்படுவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் தெரிவித்துள்ளார் இந்நாளைபொட்டி மகாத்மா காந்திக்கு புகழஞ்சலி செலுத்திய அவர் அஹிம்சையை கடைபிடிக்கக் வேண்டியதள் அவசியத்தை ஏற்படுத்தும் விழிப்புணர்வு ஒட்டங்கள் நடத்தப்பட வேண்டும் என்று கூறினார் வன்முறையால் ஏற்படும் பிரச்சினைகளுக்கு அஹிம்சையே சிறந்த தீர்வு என்று அவர் தெரிவித்தார் இதேபோல காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி முன்னாள் பிரதமர் திரு மன்மோகன் சிங் காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி உள்ளிட்டோர் மகாத்மா காந்திக்கு அஞ்சலி செலுத்தினர்

தமிழகத்தில் காந்தி வாழ்க்கை வரலாறு குறித்த சிறப்பு அஞ்சல் தலை கண்காட்சி திருச்சியில் நடைபெற்றது திருச்சி அருகே கம்பரசன்பேட்டையில் வேதாரண்யம் உப்பு சத்தியாகிரக நினைவு அறக்கட்டளை சார்பில் காந்திய கொள்கைகளை அன்றாட வாழ்க்கையில் கடைபிடிப்பது குறித்த விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் நடத்தப்பட்டது கற்றுக்சூழலை பாதுகாக்கும் வகையில் ஒருமுறை மட்டும் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்ப்பது என கிராம மக்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நாமக்கல் மாவட்டத்தில் காந்தி ஜெயந்தி மற்றும் தீபாவளியை முன்னிட்டு காதி பொருட்கள் சிறப்பு கண்காட்சி மற்றும் விற்பனை தொடங்கி வைக்கப்பட்டது தென்மண்டல கலாச்சார மையத்தின் சார்பில் காந்தியின் வாழ்க்கை குறித்த இசைநிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது காந்தி ஜெயந்தியையொட்டி சத்தீஸ்கரில் சட்டப்பேரவையின் இரன்டு நாள் சிறப்பு கூட்டம் இன்று தொடங்கியது அதில் மகாத்மா காந்தியின் நூல்கள் மற்றும் சிந்தனைகள் பற்றி உறுப்பினர்கள் பேசினர் ஆந்திரபிரதேசத்தில் பிளாஸ்டிக் பொருட்கள் ஒழிப்பு மற்றும் துய்மை பணிகள் விழிப்புணர்வு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது கா்நாடகாவில் பிளாஸ்டிக் பொருட்களை தவிாப்பது குறித்து என்சிசி மாணவர்களின் விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது பெங்களுருவில் நடைபெற்ற நிஷழ்ச்சியில் காந்தி குறித்த புத்தகத்தை முதலமைச்சா் திரு எடியூரப்பா இன்று வெளியிட்டாா் குஐராத்தில் பிளாஸ்டிக் பொருட்களை ஒழிப்பது தொடா்பான விழிப்புணா்வு ஒட்டம் நடைபெற்றது இதில் பள்ளி மாணவர்கள் இளைஞர்கள் தொண்டு ஆர்வவர்கள் உள்ளிட்டோர் பெருமளவில் கலந்து கொண்டனர் இதேபோல அருணாச்சலப்பிரதேசம் மிஸோராம் மேகாலயா மத்தியப்பிரதேசம் மேற்குவங்கம் புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களிலும் மகாத்மா காந்தி பிறந்த நாள் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன தமிழகத்தில் மாநில ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மற்றும் மாநில அமைச்சர்கள் சென்னை கடற்கரை சாலையில் உள்ள காந்தியின் சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவப்படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தீண்டாமை ஒழிப்பு தேசிய ஒருமைப்பாடு உலக அமைதி மத நல்லிணக்கம் ஆகியவற்றை வலியுறுத்தி நடைபெற்ற சைக்கிள் பேரணியை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தொடங்கிவைத்தார் மத்திய அரசின் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்துக்கு உட்பட்ட மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம் சார்பில் சென்னை கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் காந்தியடிகள் குறித்த வாழ்க்கை வரலாற்று கண்காட்சி இன்று தொடங்கியது மூன்று நாட்கள் நடைபெறவுள்ள இந்த கண்காட்சியை சென்னை அகில இந்திய வானொலியின் செய்திப்பிரிவு இயக்குனர் திரு பழனிச்சாமி தொடங்கிவைத்தார் மாவட்டங்கள்தோறும் கிராமசபைக் கூட்டங்களும் இன்று நடைபெற்றன

இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மகாத்மா வரவாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை மதுரைதான் ஏற்படுத்தியதாக கூறினார் அகிம்சை அளவில் எதையும் சாதிக்க முடியும் என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் மகாத்மாகாந்தி என்றும் அவர் இந்நாளையொட்டி நாம் அனைவரும் கதர் ஆடை அணிந்து நெசவாளர்களின் வாழ்க்கையை கூறினார் உயர்த்த உறுதிமொழி ஏற்றுக்கொள்வோம் என்றும் திரு உதயகுமார் தெரிவித்தார் காந்தியடிகளின் பிறந்த நாள் விழா பங்களாதேஷில் உள்ள டாக்காவில் கோலாகலமாக நடைபெற்றது மகாத்மா காந்தியின் வாழ்க்கை வரவாறு குறித்த ஷர்மிளா பானா்ஜியின் நாட்டிய நிகழ்ச்சி நடைபெற்றது இலங்கையிலும் மகாத்மா காந்தி பிறந்த நாளையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதுதொடர்பாக கொழும்பில் உள்ள அதிபர் அலுவலகத்தில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சியில் இலங்கை அதிபர் மைத்ரி பாலா சிறிசேனா மற்றும் இந்திய துதர் தரண்ஜித் சிங் சந்து ஆகியோர் மகாத்மா காந்திக்கு மலரஞ்சலி செலுத்தினர்

ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் அஞ்சவி செலுத்தினர் மேலும் மக்களவை தலைவர் திரு ஒம் பிர்லா காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியாகாந்தி பிஜேபி மூத்த தலைவர் திரு எல்கே அத்வானி எதிர்க்கட்சித் தலைவரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு குலாம்நபி ஆசாத் ஆகியோர் நாடாளுமன்ற மைய மண்டபலத்தில் உள்ள மகாத்மா காந்தி மற்றும் வால் பகதூர் சாஸ்திரியின் திருவுருவப் படத்திற்கு மலரஞ்சலி செலுத்தினர்

ஜம்மு காஷ்மீரில் உள்ளாட்சித் தேர்தலை முன்னிட்டு வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர்கள் விடுவிக்கப்பட்டுள்ளனர்

நாட்டில் உள்ள தூய்மையான ரயில் நிலையங்கள் பட்டியலில் ஜெய்பூர் ஜோத்பூர் மற்றும் தர்காபூர் ரயில் நிலையங்கள் முன்னணியில் உள்ளதாக அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வில் தெரியவந்துள்ளது

மழை காரணமாக முதல் நாள் ஆட்டம் முன்கூட்டியே முடித்துக்கொள்ளப்பட்டது

உலக மகளிர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டி ரஷ்யாவில் நாளை தொடங்குகிறது